டெல்லியில் நேற்று காலமான முன்னாள் டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித்தின் உடல் இன்று மாலை முழு அரசு மரியாதைகளுடன் தகனம் செய்யப்பட்டது மத்திய அரசின் அணை பாதுகாப்பு மசோதாவில் தமிழகத்திற்கு தேவையான திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டால் மட்டுமே மசோதா ஏற்கப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

வெளிநாடுகளில் உள்ள இந்திய மருத்துவர்கள் இந்திய கிராமங்களை தத்தெடுத்து ஆரம்ப சுகாதார சேவைகளை மேம்படுத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார் ஹைதராபாத்தில் அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளி மருத்துவர் சங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மருத்துவ பராமரிப்பு தொடர்பான உலக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் கிராமங்களில் ஆரம்ப சுகாதார சேவைகளை வெளிநாடுவாழ் இந்திய மருத்துவர்கள் முக்கிய பங்கேற்க வேண்டியது அவசியம் என்றார் ஏழைகளுக்கு உதவும் வகையில் மாற்று மருத்துவ முறைகளின் பயன்பாடு மற்றும் ஆராய்ச்சியில் முக்கிய கவனம் செலுத்தவும் தேவை இருப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் வலியுறுத்தினார்

இது அல்லாது அவசரகால மருத்துவ சேவைகள் மீதும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார்

ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா வாத்ரா உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டனர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்களும் இறுதி சடங்குகளில் பங்கேற்றனர் கனமழைக்கு இடையிலும் பெரும் எண்ணிக்கையிலான காங்கிரஸ் தொண்டர்கள் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் முன்னதாக ஷீலா தீட்சித்தின் உடல் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த போது மூத்த பிஜேபி தலைவர்கள் திரு

அத்வானி திருமதி சுஷ்மா சுவராஜ் முன்னாள் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செலுத்தினர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்டோர் நேற்றே ஷீலா தீட்சித் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இன்று இறுதி ஊர்வலத்திற்கு முன்பாக ஷீலா தீட்சித்தின் உடல் புதுடெல்லி யில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த போது ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர்

பாரதிய ஜனதா கட்சியினர் பிரதமர் திரு நரேந்திர மோடி வகுத்துக் கொடுத்துள்ள புதிய அரசியல் கலாச்சாரப் பாதையில் நடைபோட வேண்டும் என பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இன்று மும்பையில் மகாராஷ்டிர பிஜேபி செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசியல் மன உறுதி காரணமாகவே ஆயுஷ்மான் பாரத் போன்ற பெரும் திட்டங்களை கொண்டுவர முடிந்திருப்பதாகவும் மக்களுக்கான இத்தகைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதே பாரதிய ஜனதா கட்சியினரின் முக்கியப் பணியாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்றால் லஞ்சம் இல்லாத பாரதம் என்றே பொருளாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் அணை பாதுகாப்பு மசோதாவில் தமிழகத்திற்கு தேவையான திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டால் மட்டுமே மசோதா ஏற்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்று சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் சேலம் தாரமங்கலத்தில் நடைபெற்ற பாலம் மற்றும் புறவழிச்சாலை திறப்பு விழாவிலும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கலந்துகொண்டார் தமிழகத்தில் சாலை கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக உள்ள போதிலும் வாகன விபத்துகளால் ஏற்படும் உயிர் இழப்புகளையும் போக்குவரத்து நெரிசலையும் தடுக்க சாலை விரிவாக்கப் பணிகள் அவசியம் என்பதால் இப்பணிகளுக்கு தேவையான நிலத்தை மனமுவந்து வழங்க மக்கள் முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் சம்பா சாகுபடிக்கு உரிய நேரத்தில் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குப்பைகளை நுண்ணிய உரமாக்கும் மையம் ஒன்றையும் அவர் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடர் நாளை நடைபெற உள்ளது

புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த வாரத்தில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது

பிள்ளைத்தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த அலங்கரித்து சிவாஜி கணேசனின் திருவுருவப்படத்திற்கு சிவாஜி ரசிகர் மன்றத்தினர் மற்றும் பிரபு ரசிகர் மன்றத்தினர் மலரஞ்சலி செலுத்தினர் திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் திரு ஆர் சிவா அண்ணா சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சிவாஜிகணேசனின் திருஉருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார்

மாணவர் ஆசிரியர் விகிதம் முனைவர் பட்டம் பெற்ற ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஆராய்ச்சிக் கட்டுரைகளின் எண்ணிக்கை அனைத்துப் பிரிவினரையும் உள்ளடக்கிய பன்முகத்தன்மை போன்ற பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்து பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசைப் பட்டியலை அவுட்லுக் ஐகேர் இந்த அமைப்புகள் வெளியிட்டுள்ளன புதுச்சேரி பல்கலைகழகத்தின் ஆசிரியர்கள் அலுவலர்களின் அர்ப்பணிப்புடன் கூடிய பங்களிப்பே இதற்குக் காரணம் என்று துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் கூறியுள்ளார் மேற்கிந்திய தீவுகளுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கும் இந்திய கிரிக்கெட் அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இன்று அறிவித்துள்ளது

எல் ராகுல் மணிஷ் பாண்டே ரவீந்திர ஜடேஜா தீபக் சஹார் நவ்தீப் சைனி உள்ளிட்டோர் இடம் பெற்றுள்ளனர்

அஸ்வி னும் இடம் பெற்றுள்ளார் வெஸ்ட்இண்டீஸ் பயணத்திற்கான இந்திய அணியில் எம்

ஜகார்த்தாவில் இன்று நடைபெற்ற இந்தோனேசியா ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டப் போட்டித் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தாய்வான் நாட்டின் டியேன் சென் சவ் டென்மார்க் வீரர் ஆண்டர்ஸ் ஆன்டன்சன் ஆகியோருக்கு இடையிலான இறுதிப்போட்டி இன்று மாலை நடைபெறுகிறது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெளிநாடுகளில் உள்ள இந்திய மருத்துவர்கள் இந்திய கிராமங்களை தத்தெடுத்து ஆரம்ப சுகாதார சேவைகளை மேம்படுத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் டெல்லியில் நேற்று காலமான முன்னாள் டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித்தின் உடல் இன்று மாலை முழு அரசு மரியாதைகளுடன் தகனம் செய்யப்பட்டது மத்திய அரசின் அணை பாதுகாப்பு மசோதாவில் தமிழகத்திற்கு தேவையான திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டால் மட்டுமே மசோதா ஏற்கப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது